வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார்

நமது நாட்டின் விதியை மாற்றி எழுத இளைஞர்கள் முன் வரவேண்டும் என்றும் வருங்கால இந்தியாவை முன்னடத்திச் செல்லும் பொறுப்பு இளைஞர்களுக்கு உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

இந்தக் கொள்கை இளைஞர்களின் புரிந்துணர்வு ஆற்றலையும் அவர்களது நம்பிக்கை மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றலுக்கு முன்னுரிமை அளிக்கிறது என்றும் பிரதமர் கூறினார் நாட்டின் புதிய தேசிய கல்விக் கொள்கை தேசக் கட்டுமானத்தை நோக்கிய நடவடிக்கை என்றும் இளைஞர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை அளிக்க கூடிய சுற்றுச்சூழலை ஏற்படுத்த அரசு முயற்சித்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார் முன்பெல்லாம் இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் அவர்கள் சீரழிந்து விட்டதாகவும் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் ஆனால் அரசியலை மாற்ற முடியாது என்றும் மக்கள் கூறி வந்த நிலை மாறிவிட்டது என்றும் நேர்மையாக இருப்பதே அரசியலுக்கு வர முக்கிய தகுதி என்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார் நாடாளுமன்ற மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆகியோரும் உரையாற்றினர் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை ஒட்டி நாடு முழுவதும் இன்று தேசிய இளைஞர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது குடியரசு தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா உள்ளிட்ட அமைச்சர்கள் தங்கள் ட்விட்டர் பக்கங்கள் மூலம் புகழஞ்சலி செலுத்தி உள்ளனர்

மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களுக்கும் இடையே பேச்சு வார்த்தை நடத்தி இக்கட்டான சூழலுக்கு தீர்வு காண வேளாண் நிபுணர்கள் கொண்ட குழுவையும் அமைத்துள்ளது இந்த பிரச்சனைக்கு சிறந்த முறையில் தீர்வு காண தாங்கள் விரும்புவதாகவும் இந்த சட்டங்களை நிறுத்தி வைப்பதற்கு தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

இந்த விபத்தில் அமைச்சரின் மனைவி திருமதி விஜயா நாயக் மற்றும் அமைச்சரின் உதவியாளர் உயிர் இழந்தனர் கோவிட் தடுப்பூசி புனேயில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் ஆப் இந்தியா நிறுவனத்தில் இருந்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு கோவிட் தடுப்பூசிகள் கொண்டு செல்லும் பணி திட்டமிட்டபடி இன்று தொடங்கியது

மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த ஊசிகள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டன இந்த தடுப்பூசிகள் அந்தந்த மாநிலங்களில் தற்போது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன உலகிலேயே மிகப் பெரிய தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை வரும் சனிக்கிழமை தொடங்குகிறது தமிழகத்தில் முதல் கட்டமாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட முடிவ செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி போகி புதுச்சேரியில் நாளை போகி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் பழையப் பொருட்களை எரிக்கும் போது டயர் ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை எரிக்க வேண்டாம் என புதுச்சேரி மாசுக் கட்டுபாட்டு குழுமம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

நாராயணசாமி இன்று தொடங்கிவைத்தார்

என்ற இந்த இணையதளத்தில் தீயணைப்புத்துறை தொடர்பான பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றுள்ளன நிகழ்ச்சியில் புதுச்சேரி நல அமைச்சர் திரு

கந்தசாமி தீயணைப்புத்துறை அமைச்சர் திரு

கமலக்கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாய்ந்தான் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

நாராயணசாமி தனக்கு பரிசாக வழங்கப்படும் புத்தகங்களையும் முதல் அமைச்சர் அலுவலகத்திற்கு அனுப்பிவைக்கப்படும் புத்தகங்களையும் மாத இதழ்களையும் புதுச்சேரி அரசு நூலகங்கள் மற்றும் பள்ளி நூலகங்களுக்கு வழங்கி வருகிறார் இதன்படி புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தன்னிடம் இருந்த புத்தகங்களை நூலகங்களுக்கு வழங்கினார்

அர்ஜூன் சர்மா திறந்து வைத்தார்

புதுச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக் கூடும் என்று கூறி உள்ளது

புதுச்சேரியில் அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார்